உலக மகளிர்தினம் இன்று கொண்டாடப்பட்டது

பயங்கரவாதத்திற்கு எதிராக மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் கான்பூரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் பயங்கரவாதிகளின் செயல்பாடுகள் முற்றிலும் ஒடுக்கப்படவேண்டும் என்று கூறினார்

எதிர்க்கட்சிகள் பயங்கரவாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் வீரர்களை குறை கூறிவருவதாக சுட்டிக்காட்டனார் தமது அரசு மின்தேவையை பூர்த்தி செய்துவருவதாக அவர் குறிப்பிட்டார் நிலம் தொடர்பான ஆவணங்களை புதுப்பிக்கவும் மாற்றவும் அதன் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஈ தர்த்தி என்ற செயலியை மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்பூரி இன்று தொடங்கி வைத்தார் புத்தில்லியில் இன்று நடைபெற்ற விழாவில் பேசிய அவர் நாடு முழுவதிலும் உள்ள நிலம் மற்றும் மேம்பாட்டுத்துறை அலுவலகங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருவதாக கூறினார் நிலத்தை பரிசாக கொடுப்பதற்கான அனுமதி மற்றும் அடமானத்திற்கான அனுமதி விற்பனை செய்வதற்கான அனுமதியை பெறுவதற்கும் டிஜிட்டல் முறையில் புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறினார் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி எல்லைதாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ஒன்பது மீனவர்கள் இன்று விடுவிக்கப்பட்டனர் இவர்கள் ஒன்பதுபேரும் நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்

விடுதலை செய்யப்பட்ட மீனவர்கள் அனைவரும் ஓரிரு நாட்களில் விமானம் மூலம் இந்தியா திரும்பவுள்ளனர் அயோத்தியில் ராமஜென்ம பூமி பாபர் மசூதி நிலம் தொடர்பான வழக்கில் சமரசத்தீர்வை எட்டுவதற்காக மூவர் அடங்கிய மத்தியஸ்தர்கள் குழுவை உச்சநீதிமன்றம் இன்று நியமித்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி எஃப் எம் கலிபுல்லா தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்த குழுவில் ஆன்மீக குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மற்றும் மூத்த வழக்கறிஞர் ஸ்ரீராம் பஞ்க நியமிக்கப்பட்டுள்ளனர் ஒருவாரத்திற்குள்ளாக இதற்கான நடைமுறை துவங்கும் என்று தெரிகிறது நான்குவாரங்களுக்குள் இதுதொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்படவேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது எட்டுவாரங்களுக்குள்ளாக இந்த நடைமுறையை முடித்து வைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய மகளிருக்கு நாரிசக்தி விருதுகளை வழங்கினார்

சமூகசேவையிலும் பெண்களை அதிகாரப்படுத்துவதிலும் அயராது உழைத்த பெண்களுக்கும் நிறுவனங்களுக்கும் குடியரசுத்தலைவர் இந்த விருதுகளை வழங்கினார் உலக மகளிர் தினத்தையொட்டி இந்திய கடலோரக்காவல்படையின் நீரிலும் நிலத்திலும் செல்லக்கூடிய வாகன பயணம் இன்று நிறைவடைந்தது

முதல்முறையாக பெண்கள் இத்தகைய வாகனங்களை இயக்குவது முதன்முறையாகும் என்று இந்திய கடலோரக்காவல்படை தெரிவித்துள்ளது இதன்மூலம் ஆஸ்திரேலியா ஜெர்மனி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா இணைந்துள்ளது இந்த வாகனத்தை இயக்கிய அனுராதா சுக்லா கடலோரக்காவல்படையின் கிழக்கு பிராந்திய கேட்டனாக உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது தமிழக அரசு பெண்களின் முன்னேற்றத்தை மையப்படுத்தி சுயஉதவிக்குழுக்களுக்கு கடனுதவி வழங்கப்படுவதாக மாநில இந்துசமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார்

சென்னை சென்ட்ரல் ரயில்நிலையத்திற்கு புரட்சித்தலைவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்நிலையம் என்று பெயர் குட்டப்படும் என்ற பிரதுர் திரு நரேந்திரமோடியின் அறிவிப்புக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துக்கொண்டார் இதுதொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் எம்ஜிஆர் ஆற்றிய தொண்டு மக்களின் மனதில் நீங்கா இடம்பிடித்திருப்பதாகவும் அத்தகைய பெயர்பெற்ற அவரது நினைவை போற்றும் வகையில் பெயர்மாற்றம் செய்திருப்பது அவருக்கு அளிக்கப்படும் பெரும் பேராகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணிகளின் வசதிக்காக கூடுதலாக புதிய பெட்டிகள் இணைக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவில் சித்திரைத்திருவிழா அடுத்தமாதம் எட்டாம் தேதி தொடங்குவதையொட்டி முகூர்த்த கால் நடும் விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது இங்கிலாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவாலும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்தும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர்